ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் தற்போதுள்ள கல்விமுறையில் முன்னேற்றத்தை உருவாக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என்று இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் கூறினார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மாஸ்கோவில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்களும் வன்முறைகளும் அதிகரித்திருப்பது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன

இந்தியாா சீனா எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் இருநாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை தணிக்க உதவி செய்யத் தயார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனிள் பிறந்த நாளான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் தமிழகத்திலிருந்து சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிவைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆர் சி சரஸ்வதியும் சத்தியமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் திலிப்பும் இவ்விருதுகளை பெற்றனர் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறி இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆசிரியர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து மரியாதை செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார்

இதில் அரசின் தீவிரமான முயற்சியையும் அவர் குட்டிக்காட்டினார் கல்வித் துறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக கொன்டு வரப்பட்டுள்ளதுதான் புதிய கல்விக் கொள்கை என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் தற்போதுள்ள கல்விமுறையில் முன்னேற்றத்தை உருவாக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு

நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மாணவர்களை நல்ல குடிமகனாக உருவாக்குவதிலும் தேசத்தை கட்டமைப்பதிலும் கடுமையாக உழழக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் அனைவரும் தொடர்ந்து நன்றியுடன் இருப்போம் என்று கூறியுள்ளார் நமது குதந்திரப் போராட்டத்தை இளைய தலைமுறைக்கு கொண்டு கெல்வதில் ஆசிரியர்களின் பங்கை தாம் பாராட்டி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதையும் அவர் தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு தாம் புகழஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கை எடுத்துரைக்க வார்த்தைகள் போதுமானதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் உலகின் பல்வேறு பகுதிகளில் மோதல்களும் வன்முறைகளும் அதிரித்திருப்பது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேஸில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட காணொலிக் காட்சி வாயிலான கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் இதனைத் தெரிவித்தனர் எந்தவொரு பிரச்சினையாக இருந்தாலும் மோதல்களுக்கு இடம் தராமல் அமைதியான முறையில் பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதது அத்தகைய பேச்சுக்கள் ராஜீய ரீதியில் நடைபெறுவதோடு பிரச்சினைகள் சர்வதேச சட்டங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் உட்பட்டு குறிப்பாக ஐநா சாசனத்தின் அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தீவிரவாத இந்தக் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார் இந்தக் கூட்டத்தில் பேசிய சீனா மற்றும் ரஷ்ய நாட்டு பிரதிநிதிகள் சர்வதேச விவகாரங்களில் பிரேஸில் இந்தியா தென்அமெரிக்கா ஆகிய நாடுகள் முக்கியப் பங்காற்ற வேண்டும் எனவும் ஐநா சபையிலும் இந்நாடுகள் தீவிரமாக செயல்பட தங்களது ஆதரவு எப்போதும் இருக்கும் எனவும் கூறினர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மாஸ்கோவில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

சீன அமைச்சரின் விருப்பத்தின் பேரில் இந்தப் பேச்சுக்கள் நடைபெற்றன

அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காண ராஜீய ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தவும் இந்தக் கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் இந்தியா சீனா எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் இருநாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை தணிக்க உதவி செய்யத் தயார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டளில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொடர்பாக இந்தியாவிடமும் சீனாவிடமும் தாம் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமக்கு நெருக்கமான நன்பர் என்றும் இந்தியாவில் அவர் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பாராட்டினார் சிறந்த தலைவரையும் சிறந்த குடிமகனையும் இந்திய மக்கள் பெற்றள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் கடந்த பிப்ரவரி மாதம் தனது மனைவி திருமதி மெலேனியாவுடன் இந்தியாவுக்கு தாம் கற்றுப்பயணம் செய்ததையும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் நினைவுகூர்ந்தார்

இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்குச் செல்லும்போதும் வெளி மாநிலங்களுக்குள் நுழையும்போதும் ஒருவருக்கு நோய்த் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் பரிசோதனை உக்திகளை கையாளுமாறு அந்தக் குழமம் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது

பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திராமல் அவசரகால பிரசவங்களை தாமதிக்காமல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக ஒருபோதும் கூட்டணி தர்மத்தை மீறியதில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் கூட்டணி தா்மத்தை பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

மதுரை திருமங்கலத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வஉசி பிறந்த ஊராள துத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலில் ஏற்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது

கப்பல் எஞ்சின் அறையில் கொதிகலன் வெடித்ததால் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் இலங்கை கடற்படையின் உதவியுடன் இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் ஈடுபட்டன இன்று அதிகாலை தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக இலங்கை கடற்படையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த மாலுமி ஒருவர் உயிரிழந்தார்

சீனாவில் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஜப்பான் நிறுவனங்கள் தங்களது தொழிலை இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் மற்றும் ஆசியான் நாடுகளுக்கு மாற்றினால் அரசு மானியம் கிடைக்கும் என்று ஜப்பான் அறிவித்துள்ளது

சீனாவில் உள்ள பல ஜப்பானிய நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை குறைத்துக் கொள்ளவும் சீனாவைச் சார்ந்து இருப்பதிலிருந்து விடுபடவும் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச் தகுதி பெற்றுள்ளார்